நடவடிக்கைகளை பாதிக்க எடுக்கப்படும் முயற்சி என்று பாதுகாப்புத்துறை அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

கொண்டுவரப்படுவதாக மத்திய தகவல் ஆணையம் தெரிவித்துள்ளது

வைத்துக்கொள்ள போவதில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்

குடியரசுத்தலைவர் மாளிகையில் இன்று நிறைவடையவுள்ள மகாத்மா காந்தி சா்வதேச துாய்மைப் பணிகள் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார் நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இதில் கலந்துகொண்டுள்ளனர் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மின்னனு கண்காட்சியை பிரதமர் திறந்து வைக்கிறார் அவருடன் ஐநா பொது செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இதனையடுத்து மகாத்மா காந்தியின் நினைவு தபால்தலை மற்றும் வைஷ்ணவ் ஜன் என்ற ஒலித்தகடும் வெளியிடப்படவுள்ளது தாய்மை இந்தியா விருதுகளும் அப்போது வழங்கப்படவுள்ளது ஐநா சபை காந்தி ஜெயந்தியை சா்வதேச அஹிம்சை தினமாக கொண்டாடுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் ஆகியோருக்கு கற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையில் உச்சபட்ச விருதான ஐநாவின் புவி பாதுகாவள் விருது நாளை வழங்கப்படவுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொட்ர்பாளர் திரு ரவீஷ் குமார் பருவநிலை மாறுபாடு மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக இந்த விருது வழங்கப்படுவதாக கூறினார் புதுதில்லியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் ஐநா பொது செயவாளா் திரு ஆண்டோளியோக குட்ரஸ் இந்த விருதை வழங்கவுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த வாரம் நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியின்போது இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டன ரஃபேல் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகள் இந்திய ரானுவ நடவடிக்கைகளை பாதிக்க எடுக்கப்படும் முயற்சி என்று பாதுனப்புத்துறை அமைச்சர் திருமதி நிாமலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அகமதாபாதில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் இந்த பிரச்சாரம் பாகிஸ்தானுக்கு உதவும் வகையில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார்

போராட்டங்களின்போது வன்முறைகளில் ஈடுபடுவோா்மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்கவேண்டுமென மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் ஏ எம் கன்வில் கள் மற்றும் டி ஒய் சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அம்வு எந்தவொரு காரணத்திற்காகவும் சுட்டத்தை கையில் எடுப்பதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளது பொது சொத்தை சேதப்படுத்துவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனா் முன்னாள் பிரதமர் லால் பகதுார் சாஸ்திரியின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு பிரதமா் திரு நரேந்திர மோடி புதுதில்லி விஜயகாட்டில் உள்ள லால் பகதாா் சாஸ்திரி நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார்

விவசாயிகள் மற்றும் ராணுவ வீரர்களை கவுரவிக்கும் வகையில் அவர் கூறிய ஜெய் ஜவான் ஜெய் கிஸான் என்ற சொற்றொடர் இன்றுவரை பிரசித்தி பெற்று விளங்குகிறது உலகின் வலுவான நீதித்துறை இந்தியாவில் உள்ளதாக இன்று ஒய்வுபெறும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிவு உபசார விழாவில் பங்கேற்று பேசிய அவர் அதிக அளவிவாள வழக்குகளை கையாளும் திறன் கொண்ட நீதித்துறை அமைப்பு நம் நாட்டில் உள்ளதாக தெரிவித்தாா் உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடையே ஒருங்கிணைப்பு உள்ளதால் நீதித்துறை தொடர்ந்து சுதந்திரமாக செயல்படும் என்று அவர் கூறினார் நீதிபதி தீபக் மிஸ்ரா சிறந்த நீதிபதியாக பணியாற்றியதாக புதிதாக தலைமை நீதிபதி பதவியேற்கவுள்ள நீதிபதி ரஞ்சன் கோகோய் கூறினார் சமூக விரோதிகள் கும்பல் வன்முறை மற்றும் கௌரவ கொலைகளுக்கு எதிராக வலுவான கருத்துக்களை அவர் எடுத்துரைத்ததாக தெரிவித்தார்

நீண்டகால வாராக்கடன்களை தள்ளுபடி செய்வது வழக்கமான நடவடிக்கைதான் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளாா்

புத்தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா விபட்நாம் இடையேயான கடலோர காவல்படையின் உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது

இப்பிராந்தியத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக இரு தரப்பிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இக்கூட்டம் நடைபெற்றது தகவல் அறியும் உரிமைச்சுட்டத்தின்கீழ் பிசிசிஐ வாரியம் பதிலளிக்கவேண்டுமேன மத்திய தகவல் ஆணையம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுபடி பிசிசிற வாரியம் தகவல் அறியும் உரிமைச் சட்ட வரம்புக்குள் வருவதாகவும் இதன்படி பொது மக்களுக்கு பதிலளிக்கவேண்டும் என மத்திய தகவல் ஆணையர் பூநீதர் ஆச்சாா்பலு தெரிவித்துள்ளாா் இத்தொடர்பாக உத்தரவிட்டுள்ள அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சுட்ட ஆணையத்தின் அறிக்கை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்

சீனா தனது நியாயமற்ற வாத்தக முறையை நிறுத்தும்வரை அந்நாட்டுடன் எந்த உறவும் வைத்துக்கொள்ள போவதில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்

வெள்ளைமாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் அமெரிக்காவுடன் பேச்சுவார்தை நடத்த சீனா முயற்சி மேற்கொண்டதாகவும் எனினும் இதற்கு தாம் தயாராக இல்லை என்றும் அவா தெரிவித்தாா்

மெக்சிகோ மற்றும் கனடா நாட்டுடன் செய்யப்பட்டுள்ள புதிய வாத்தக ஒப்பந்தம் காரணமாக வட அமெிக்காவில் வேலைவாய்ப்புக்கள் அதிகரிக்கும் என அமெிக்க அதிபர் டொனால்டு டரம்ப் தெரிவித்துள்ளார்

நோய் எதிர்ப்பு சக்தி மருத்துவ நிபுணர்கள் இருவருக்கு இவ்வாண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது

சீன தைபேயி பேட்மின்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன தைபேயி நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் அஜய் ஜெயராம் மற்றும் சௌரப் வர்மா ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர்